நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார் துடிப்புமிக்க குஜராத் உலக முதலீட்டாளர்கள் உச்சிமாநாடு இன்று நிறைவடைகிறது

திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று திருச்சியில் தொடங்கிவைத்தார்

ஜெகன்னாத் இன்று புதுதில்லி வருகிறார்

லியாண்டர் பயஸ் இணை வெற்றி பெற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் கோவா மாநிலத்தில் உள்ள தெற்கு கோவா கோலாப்பூர் கட்கனாங்கில் மதா சதாரா ஆகிய ஐந்து மக்களவை தொகுதியை கேர்ந்த பிஜெபி வாக்குச்சாவடி ஊழிபர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார்

நாட்டின் மென்மையான சக்தியை உலகுக்கு வெற்றிகரமாக உணர்த்தியிருப்பவை இந்திய திரைப்படங்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று இந்திய திரைப்படப் பிரிவு வளாகத்தில் முதலாவது இந்திய சினிமாவுக்கான தேசிய அருங்காட்சியகத்தை தொடங்கிவைத்தப்பின் உரையாற்றிய அவர் இதனைத் தெரிவித்தார் புதிய இந்தியா எதிர்கொண்டுள்ள பல்லாயிரக்கணக்கான பிரச்சினைகளுக்கும் சவால்களுக்கும் நம்பிக்கையூட்டும் தீர்வுகளை தற்போதைய திரைப்படங்கள் தந்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டார்

கழிப்பறைகள் பிரச்சினை பெண்களுக்கு அதிகாரமளித்தல் விளையாட்டுக்கள் போன்ற சமூக விஷயங்களில் அக்கறையுள்ள பல வகையான திரைப்படங்கள் அண்மைக்காலத்தில் வெளிவந்து வணிக ரீதியாக வெற்றி பெற்றிருப்பதற்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார்

அனைவரும் முன்னேறுவோம் என்பதை உறுதி செய்வதற்கு அனைவரும் இணைவது அவசியம் என்பதை உணர்த்தும் விதமாக திரைப்படங்களைத் தயாரித்து தேசத்தின் கட்டமைப்புக்கு திரைத்துறையினர் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் திரைப்படங்கள் அனுமதியில்லாமல் கள்ளத்தனமாக திரையிடப்படும் பிரச்சினைக்கு தீர்வுகாண திரைப்படச் சுட்டத்தில் திருத்தம் கொண்டுவர தமது அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று அவர் தெரிவித்தார் பொழுதுபோக்குத் துறைக்கென தனிப்பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்குவது அவசியம் என்று குறிப்பிட்ட பிரதமர் இதுதொடர்பாக திரைப்படத்துறையினரிடமிருந்து ஆலோசனைகளைத் தாம் வரவேற்பதாகக் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் படப்பிடிப்புகளை நடத்துவதற்கு சர்வதேச திரைப்பட இயக்குனர்கள் அனுமதி பெற்றுக்கொள்ள ஒற்றைச்சாளர முறை ஏற்கனவே தொடங்கப்பட்டு இருப்பதை நினைவுகூர்ந்தார் கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற எதிர்க்கட்சிகளின் பேரணி மக்கள் விரோதப் பேரணி என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார்

எதிர்க்கட்சிகள் மக்களை ஏமாற்றுவதாக கூறிய பிரதமர் அவர்கள் முறைப்படி ஒன்று சேராத நிலையிலும் இடங்களை பகிர்ந்து கொள்வதற்கான பேரத்தை தொடங்கிவிட்டார்கள் என்றார் ஊழக்கு எதிரான தமது தொடர் முயற்சி பலருக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றாலும் பொதுமக்களின் பணத்தை சூறையாடுவதிலிருந்து அவர்களை தடுக்கும் தமது முயற்சி தொடரும் என்று பிரதமர் தெரிவித்தார் ஜனநாயகத்தை முடக்குவதற்கு முயற்சி செய்தவர்கள் இன்று ஜனநாயகத்தை காட்பதாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவர் விமர்சித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்களின் வளர்ச்சிக்கும் பாடுபடுவது மட்டுமே பிஜேபியின் ஒட்டுமொத்த நோக்கமாகும் என்று திரு நரேந்திர மோடி உறுதிபடத் தெரிவித்தார்

தமிழகத்தில் பாதுகாப்பு தளவாட உற்பத்திக்கான உதிரி பாகங்களை கொண்டு செல்லும் வழிதடத்தை பாதுகாப்புத் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைத்தார் இது நாட்டின் இரண்டாவது பாதுகாப்பு தளவாட வழித்தடமாக செயல்படும் தமிழகத்தில் திருச்சி சென்னை மதுரை சேலம் கோவை ஒகுர் உள்ளிட்ட இடங்களில் முனையங்களை கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதலாவது வழித்தடம் சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகாரில் தொடங்கிவைக்கப்பட்டது

கோவையில் அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு சாதனங்களின் கண்டுபிடிப்புகளுக்கு உதவும் மையத்தையும் திருச்சியிலிருந்து காணொலி காட்சி மூலம் அவர் தொடங்கி வைக்கிறார் காந்தி நகரில் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற துடிப்புமிக்க குஜராத் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று நிறைவடைகிறது இந்த மாநாட்டில் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார் இந்த மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று முன்தினம் தொடங்கிவைத்தார் இரண்டாவது நாளான நேற்று முதலீட்டாளர்களின் ஒப்புதல்களை பெறுவதற்கு ஏராளமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சர் திருமதி மெஹ்பூபா முஃப்தி தலைமையிலான மக்கள் ஜனநாயகக் கட்சி முன்னாள் அமைச்சர் திரு அல்டாஃப் புகாரியை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளது மாநிலம் மற்றும் கட்சியின் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் தமது சொந்த அரசியல் லாபத்திற்காக திரு புகாரி செயல்படுவது கட்சி விரோத நடவடிக்கை என்று மக்கள் ஜனநாயகக் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது

இந்தியாவிற்குள் சுட்டவிரோதமாக நுழைந்த பங்களாதேஷைச் சேர்ந்த ஐந்து பேரை மகாராஷ்டிர மாநில காவல்துறையின் பயங்கரவாத தடுப்புக் குழு கைது செய்துள்ளது உரிய ஆவணங்கள் இல்லாமல் இம்மாநிலத்திற்குள் நுழைந்த இவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நல்சோபாரா பகுதியில் துல்ஜி காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசித்துவந்தது விசாரணையில் கண்டறியப்பட்டது இவர்கள் அனைவரும் பாஸ்போர்ட் மற்றும் அத்துமீறிய வெளிநாட்டவர் சுட்டங்களின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணை தொடர்ந்து நடைபெறுகிறது

காந்தி நகரில் நடைபெற்றுவரும் துடிப்புமிக்க குஜராத் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேசிய பொருளாதாரத்தை மேம்படுத்த பொருள்கள் உற்பத்தி சேவைத் துறை வேளாண் துறை அவர் ஆகியவற்றில் வாத்தகத்துறை அமைச்சகம் உரிய திட்டங்களுடன் கவனம் செலுத்தி வருவதாகக் கூறினாா் ஆப்பிரிக்கா மற்றும் இலத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு இந்தியா தனது ஏற்றுமதியை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அவர் கூறினார்

அஸ்ஸாம் மண்ணின் மைந்தர்களின் நலன்களை பாதுகாக்க தமது அரசு முழுமையான உறுதியை கொண்டுள்ளது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த் சோனோவால் கூறியிருக்கிறார்

மாநில மக்களை ஒருபோதும் ஏமாற்றமாட்டேன் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார் பங்களாதேஷ் உள்ளிட்ட அண்டைநாடுகளைச் சேர்ந்த சிறுபான்மை மக்களுக்கு குடியுரிமை வழங்க குடிமக்கள் திருத்த மசோதா வகை செய்வதாகக் கருதி அதற்கு எதிரான போராட்டம் அஸ்ஸாமில் பரவலாக நடத்தப்பட்டு வருகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியாவில் ஒருவாரப் பயணம் மேற்கொள்ள மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவிந்த் குமார் ஜெகன்னாத் இன்று புதுதில்லி வருகிறார் வாரணாசியில் நடைபெறும் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக நாளை அங்கு அவர் செல்லவிருக்கிறார் இந்தப் பயணத்தின் போது கங்கை ஆர்த்தி எனப்படும் படகு சவாரி செய்யவிருக்கும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசுவார் மும்பையில் நடைபெறும் குடியரசு தின அணிவகுப்பையும் அவர் பார்வையிடுவார் ஆஸ்திரேலிய ஒபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியாவின் லியாண்டர் பயஸ் ஆஸ்திரேலியாவின் சமந்தா ஸ்டோசர் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது புனேவில் நடைபெற்று வரும் இளையோர் விளையாட்டு போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன